நரேந்திர மோடி பூட்டாளில் ரூபே அட்டைத் திட்டத்தின் இரண்டாவது கட்ட செயல்பாடுகளை அந்நாட்டு பிரதமர் திரு லோட்டே ஷெரிங்குடன் இணைந்து காணொலி வாயிலாக இன்று தொடங்கி வைக்கிறார்

இந்தியா லக்சம்பர்க் இடையிலான உச்சி மாநாடு இரு நாடுகளுக்கு இடையிலான நல்லுறளவ மேலும் அதிகரிக்கும் வகையில் அமைந்தது என பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்

பருவநிலை மாற்ற சவாலை எதிர்கொள்ள எரிகக்தித் துறையில் குறைந்த செலவில் திறன் வாய்ந்த தொழில் நட்பங்களை உருவாக்க வேண்டியது அவசியம் என்று மத்திய சுற்றுச் தூழல் துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் கூறியுள்ளார்

தூய்மை இந்தியா இயக்கத்தின் வாயிலாக நாட்டில் திறந்த வெளி கழிப்பிடங்கள் இல்லாத நிலை உருவாகி வருவதாக ஜல் சக்தித் துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார் இனி விரிவான செய்திகள் பூட்டானில் ரூபே அட்டையின் இரண்டாம் கட்டத் திட்டத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் பூட்டாள் பிரதமர் திரு வோட்டே ஷெரிங் ஆகியோர் இணைந்து காணொலிக் காட்சி வாயிலாக இன்று தொடங்கி வைக்கின்றனர் பூட்டானுக்கு அரசுமுறைப் பயணமாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கடந்த ஆண்டு சென்றிருந்த போது ருபே அட்டைத் திட்டத்தின் முதல் கட்டத்தை பூடான் பிரதமருடன் இணைந்து தொடங்கி வைத்தார் ருபே அட்டைத் திட்டம் பூட்டானில் செயல்படுத்தப்படுவதன் மூலம் பூட்டான் முழுவதிலும் உள்ள ஏடிஎம் மையங்கள் மற்றும் விற்பனை முனையங்களை இந்தியாவில் இருந்து பூட்டானுக்கு செல்பவர்கள் பயன்படுத்த முடியும் இத்திட்டத்தின் இரண்டாம் கட்டம் மூலம் பூட்டாளில் இருந்து இந்தியா வரும் ரூபே அட்டை பயன்படுத்துபவர்கள் இங்குள்ள ரூபே மையங்களை பயன்படுத்திக்கொள்ள முடியும் பகிர்ந்து கொள்ளப்படும் கலாசார பாரம்பரியம் மற்றும் மக்களிடையே உள்ள வலுவான உறவுகளின் வாயிலாக இந்தியா மற்றும் பூட்டானுக்கிடையே சிறப்பான நட்பறவு நிலவுவதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்தியா லக்சம்பர்க் உச்சி மாநாடு இரு நாடுகளுக்கு இடையிலான நல்லுறவை மேலும் அதிகரிக்கும் வகையில் அமைந்தது என பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் லக்சம்பர்க் பிரதமர் திரு சேவியர் பெட்டலுடன் நடைபெற்ற காணொலி வாயிலான உச்சி மாநாட்டில் பங்கேற்றது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறியுள்ளார் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை அதிகரிக்க இந்த உச்சி மாநாட்டில் முடிவு செய்யப்பட்டதாக அவர் கூறியுள்ளார் சர்வதேச தூரிய சக்தி கூட்டமைப்பில் லக்சம்பர்க் இணைவதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வரவேற்புத் தெரிவித்துள்ளார் முன்னதாக இரு தலைவர்களும் பங்கேற்ற காணொலி வாயிவாள உச்சி மாநாடு நேற்று மாலை நடைபெற்றது இந்த மாநாட்டிற்குப் பின் வெளியிடப்பட்ட கூட்டறிக்கையில் இரு நாடுகளுக்கும் இடையேயான வர்த்தக உறவுகளை மேம்படுத்தும் வகையிலான ஒப்பந்தங்கள் கையெழுத்தூகி இருப்பதற்கு இரு தலைவர்களும் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது பண்டிட் தீன்தயாள் பெட்ரோலிய பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை பங்கேற்கிறார் காந்திநகரில் உள்ள இந்த பல்கலைக் கழகத்தில் நாளை காலை நடைபெற உள்ள எட்டாவது பட்டமளிப்பு விழாவில் பிரதமர் காணொலி வாயிலாகக் கலந்தகொள்கிறார்

மேலும் பண்டித தீன்தயாள் பெட்ரோலியம் பல்கலைகழகத்தில் அமைக்கப்பட்டுள்ள தொழில்நுட்ப மையம் மொழிபெயர்ப்பு ஆராய்ச்சி மையம் மற்றும் விளையாட்டு வளாகம் ஆகியவற்றையும் விழாவின் போது பிரதமர் திறந்து வைக்கவுள்ளார்

புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத் துறை செய்தித் தொடர்பாளர் திரு அனுராக் ஸ்ரீவத்சவா தற்போது இந்த திட்டத்தின் எட்டாவது கட்டம் செயல்படுத்தப்படுவதாக கூறினார்

குடியரசுத் தலைவர் திரு ராம் நாத் கோவிந்த் சாத் பூஜையை முன்னிட்டு மக்களுக்கு வாழ்த்துத் தெரிவித்துள்ளார் சாத் பூஜையின்போது மக்கள் தரியனை வணங்கும் பாரம்பரியம் உள்ளது என்றும்

இயற்கையையும் கற்றுச்தழலையும் பாதுகாக்க இந்த பண்டிகையின்போது உறுதி எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் சாத் பூஜை குறித்த சிறப்பு தபால் தலையை மத்திய தொலைத்தொடர்பு மின்னணு மற்றும் தகவல் தொழில்நட்பத் துறை அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் புது தில்லியில் வெளியிட்டார் சாத் பூஜை எளிமை மற்றும் சுகாதாரத்தின் அடையாளம் என்ற கருப்பொருளில் சிறப்பு அஞ்சல் உரையும் இந்த நிகழ்ச்சியில் வெளியிடப்பட்டது நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் இதேபோல் பல்வேறு முக்கிய பண்டிகைகளின் வரலாற்றை தபால்தலைபாக வெளியிடுவது குறித்த சாத்தியக் கூறுகளை ஆய்வு செய்யுமாறு அஞ்சல் துறையைக் கேட்டுக்கொண்டார் பருவநிலை மாற்ற சவாலை எதிர்கொள்ள எரிசக்தித் துறையில் குறைந்த செலவில் திறன் வாய்ந்த தொழில் நட்பங்களை உருவாக்க வேண்டியது அவசியம் என்று மத்திய கற்றச் தழல் துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் கூறியுள்ளார் சர்வதேச எரிசக்தித் தொழில் நட்பம் தொடர்பாக நடைபெறும் காணொலி கருத்தரங்கில் கலந்து கொன்டு பேசிய அமைச்சர் எரிசக்தி தொடர்பான சர்வதேச எரிசக்தி முகமையின் அறிக்கை முக்கியத்துவம் வாயந்தது என்றும் அது பல சிக்கல்களை சுட்டிக்காட்டியுள்ளதாகவும் தெரிவித்தார்

இந்த கருத்தரங்கில் பேசிய சர்வதேச எரிகக்தி முகமையின் செயல் இயக்குநர் திரு ஃபாட்டிஹ் பைரோல் எரிசக்தித் துறையில் வளர்ந்து வரும்நாடுகளுக்கு முன்மாதிரியாக இந்தியா உள்ளது என்று கூறினார் உற்வாலா மற்றும் உஜாவா போன்ற திட்டங்களின் மூலம் கோடிக் கணக்கான மக்களுக்கு கற்றுச் தழலுக்கு உகந்த எரிசக்தியை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுத்துள்ள அரசக்கு அவர் பாராட்டுத் தெரிவித்தார் தூய்மை இந்தியா இயக்கத்தின் வாயிலாக நாட்டில் திறந்த வெளி கழிப்பிடங்கள் இல்லாத நிலை உருவாகி வருவதாக ஜல் கக்தித் துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார்

இதில் மத்திய ஜல் சக்தி அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் மற்றும் இணை அமைச்சர் திரு ரத்தன் லால் கட்டாரியா ஆகியோர் பங்கேற்று விருதுகளை வழங்கினர் நிகழ்ச்சியில் பேசிய மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் வழிகாட்டுதலில் தூய்மை இந்தியா ஊரக இயக்கம் சிறப்பாக செயல்படுத்தப்படுகிறது என்றார்

இந்த ஊரடங்கு நேரத்தில் பால் மற்றும் மருந்துகள் விற்பனை செய்யும் கடைகளுக்கு மட்டுமே அமைதி அளிக்கப்பட்டுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த இரவு நேர முழு ஊரடங்கு தேவைப்பட்டால் மேலும் நீட்டிக்கப்படும் என்று குஜராத் மாநில கூடுதல் தலைமை செயலாளர் திரு ராஜீவ் குமார் குப்தா தெரிவித்துள்ளார்

ராணுவத்துக்கு சொந்தமான நிலங்களின் ஒட்டுமொத்த நிர்வாகத்தை மேம்படுத்தும் விதமாக நில நிர்வாக அமைப்பு ஒன்றை பாதுகாப்புத் துறை அமைச்சகம் தொடங்கியுள்ளது இதற்கான இணையதளத்தை ராணுவ உயர் அதிகாரிகள் முன்னிலையில் பாதுகாப்புத் துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தொடங்கி வைத்தார்

இந்த ஒப்பந்தத்தின் மூலம் மேகாலயா மாநிலத்தின் போக்குவரத்து துறை நவீனப்படுத்தப்பட்டு மேம்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தீவிரவாதச் செயல்களுக்கு நிதி திரட்டிய வழக்கில் ஜமாத் உத் தவா தலைவரும் மும்பை தீவிரவாத தாக்குதலுக்கு மூளையாக செயல்பட்டவருமான ஹபீஸ் சயீதுக்கு பாகிஸ்தான் பயங்கரவாத தடுப்பு நீதிமன்றம் பத்து ஆண்டுகள் சிறைத்தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது இது தொடர்பாள வழக்கை விசாரித்த நீதிமன்றம் நேற்று இந்தத் தீர்ப்பை வழங்கியதுடன் அவரது சொத்துகளை முடக்கவும் உத்தரவிட்டது